க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளாா் சென்னை மீனம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள கோவிட் சித்தா சிகிச்சை மையத்தை முதலமைச்சி இன்று திறந்து வைத்தார்

நரேந்திரமோடி பூடான் பிரதமருடன் பேச்சுவாா்த்தை நடத்தி தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு

அப்பாவு துணைத் தலைவராக திரு

பிச்சாண்டி ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர் இனி விரிவான செய்திகள் கோவிட் பேரிடரிலிருந்து தமிழகத்தை மீட்கவும் மக்களின் இயல்புவாழ்க்கை விரைந்து திரும்பிடவும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி தோழமைக்கட்சி என்பதை கடந்து சுட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மக்களின் பிரதிநிதிகளாக இணைந்து செயலாற்றுவோம் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளா்

புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் களத்தில் வெவ்வேறு கூட்டணி மற்றும் கட்சிகளை சார்ந்தவர்களாக களம்கண்டு வெற்றிகண்ட போதிலும் மக்கள்நலன் காப்பதில் ஒருமித்த சிந்தளையுடன் கட்சி பாகுபாடின்றி பணியாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உள்ளதாக முதலமைச்சர் கட்டிக்காட்டியுள்ளார் எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவரவர் தொகுதிகளுக்கு சென்று பேரிடர்காலத்தில் பொதுமக்களுக்கு உதவிகளை மேற்கொண்டு நோய்த்தொற்றைக் கட்டுப்படுத்தும் அரசின் முயற்சிகளுக்கு துணை நிற்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் தத்தமது தொகுதிகளில் கோவிட் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் ஏதேனும் தொய்வு தெரிந்தாலோ படுக்கைவசதி ஆக்சிஜன் மருந்து தேவையில் நெருக்கடி இருந்தாலோ அதை அரசின் கவனத்திற்கு விரைந்து கொண்டுவந்தால் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு மக்களை பாதுகாப்பதில் உறுதியான மேற்கொள்ளும் முதலமைச்சர் திரூ

க ஸ்டாலின் உத்தரவாதம் அளித்துள்ளார்

க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தாா் அங்கு அளிக்கப்படவிருக்கும் சிகிச்சை முறைகளை மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்தார்

இந்த பேச்சுவார்த்தையின் போது சமீபகாலமாக அதிகரித்துவரும் கோவிட் பெருந்தொற்றுக்கு எதிராக மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகளில் இந்திய அரசு மற்றும் இந்திய மக்களுக்கு பூடான் உறுதுணையாக இருக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த ஆதரவுக்காக பூடான் அரசு மற்றும் பூடான் மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துக்கொண்டாா் அத்துடன் பூடானில் பெருந்தொற்று பாதிப்புக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொண்டுவரும் பூடான் மன்னரின் முயற்சிகுளுக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார்

தலைவா் திரு

நட்டா கூறியுள்ளாா் மத்திய அரசின் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி தெரிவித்த கருத்துகளுக்கு பதில் அளித்து அவருக்கு கடிதம் ஒன்றை திரு ஜெபி நட்டா எழுதியுள்ளார் அதில் கோவிட் தொற்றுக்கு எதிராக அதிகபட்ச துணிச்சலுடன் இந்தியா போராடிவரும் நிலையில் நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் மக்களிடையே குழப்பம் ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் நாடுகளைபோன்று உலகில் உள்ள வளர்ந்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமயில் முன்களப் பணியாளர்கள் மற்றும் மூத்தகுடிமக்களுடன் இளைஞர்களுக்கும் தடுப்பூசி போடும் பணியை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் திரு ஜெபி நட்டா தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்

மருத்துவமனைகளில் உள்ள படுக்கை வசதி ஆக்சிஜன் கையிருப்பு அவசர சிகிச்சைக்கான மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்களின் கையிருப்பை பொதுமக்கள் அறிந்துகொள்ள ஏதுவாக தகவல் சேவை பலகையை அமைக்க மனித உரிமைகள் ஆணையம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது

தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு செந்தில்ராஜ் தலைமையிலான கண்காணிப்பு குழுவினா் இன்று ஆய்வு செய்தனா் இந்த ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்திக்கான சோதனை ஓட்டம் தொடங்கியுள்ள நிலையில் ஆக்சிஜன் தயாரிப்பு நிலையத்தையும் ஆலையின் பிற பகுதிகளுக்கு பணியாளர்கள் செல்வாத வகையில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு தடுப்புகளையும் கண்காணிப்பு குழுவினர் பார்வையிட்டனர்

கோவிந்தராவ் கூறியுள்ளார் தஞ்சை மகர்நோன்பு சாவடி ஆரம்ப சுகாதார மையத்தில் கோவிட் தடுப்புப் பணிகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் கோவிட் பெருந்தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட பல்வேறு நல்ல உள்ளங்கள் முன்வருகின்றன இது சமூகத்தில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக உள்ளது அத்தகைய ஒரு முயற்சியில் இறங்கி உள்ளது திருச்சியை சேர்ந்த இளைஞர் குழு

புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு பேரவையின் தற்காலிக தலைவர் திரு

பிச்சாண்டி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா் முதலமைச்சர் திரு மு

ஸ்டாலின் சுட்டப்பேரவை உறுப்பினராக முதலில்பதவியேற்றுக் கொண்டார்

எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோா் பதவியேற்றனா் பின்னர் அனைத்துக்கட்சிகளையும் சேர்ந்த உறுப்பினர்கள் அகர வரிசைப்படி பதவிப்பிரமாணம் எடுத்துக்கொண்டனர் அமைச்சர்கள் எஸ்

சிவசங்கள் மதிவேந்தன் முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கள் உள்ளிட்டோர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாலும் அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்களான கேபி முனுசாமி மற்றும் ஆர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோரும் இன்று பதவியேற்கவில்லை தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு

அப்பாவு பேரவைத் துணைத்தலைவராக திரு கு பிச்சாண்டி ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர் இவர்கள் இருவர் மட்டுமே இப்பதவிகளுக்கு வேட்புமனுத்தாக்கல் செய்துள்ளதால் நாளை பேரவை கூடும்போது இவர்களது தேர்வு பற்றிய முறையான அறிவிப்பு வெளியிடப்படும்அதன்பின் இருவரும் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் தேசிய தொழில்நுட்பதினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது

இந்நாளையாட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு

நரேந்திரமோடி மத்திய உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷா தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள கோவிட் பாதுகாப்பு மையங்கள் படிப்படியாக கோவிட் சிகிச்சை ஆரம்பநிலை சுகாதார மையமாக மாற்றப்படும் என நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ஹர்மந்தர் சிங் தெரிவித்துள்ளார்

சிவக்குமார் சேலம் மாவட்டத்தில் கோவிட் தொற்று பாதிப்பால் பெற்றோர்களை இழந்து ஆதரவற்ற நிலையில் உள்ள மற்றும் பெற்றோர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுவருவதால் பராமரிக்க இயலாத குழந்தைகள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மூலம் பராமரிக்கப்படுவார்கள் என அம்மாவட்ட ஆட்சியர் திரு ராமன் கூறியுள்ளார்